மேற்கொள்ளப்பட்டுவருவதாகதுணைமுதலமைச்சர் திரு ஒ பள்ளீர்செல்வம் தெரிவித்துள்ளார் நிவாரணப் பணிகள் முறையாகநடைபெறவில்லைஎன்றுதிமுகதலைவர் திரு மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார் வங்கக் கடலில் காற்றழுத்ததாழ்வுப் பகுதிஉருவாகியிருப்பதால் கடலோரமாவட்டங்களில் நாளைமுதல் மழைபெய்யவாய்ப்பு உள்ளதாகஅறிவிக்கப்பட்டுள்ளது

இன்றுசேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் இந்த புயல் காரணமாகவிவசாயிகளின் வாழ்வாதாரமேசீர்குலைந்திருப்பதாகதெரிவித்தார்

இத்தொடர்பாக இன்றுஅவர் வெளியிட்டுள்ளஅறிக்கையில் பாதிக்கப்பட்டுள்ள ஆறு மாவட்டங்களில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டமுகாம்கள் நடத்தப்பட்டுள்ளதாகதெரிவித்துள்ளார்

நாகப்பட்டினம் கடலூர் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் ஆகியமாவட்டங்களில் நோய் தடுப்பு நடவடிக்கைகள் முழு வீச்சில் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் அதில் குறிப்பிட்டுள்ளார்

பாதிக்கப்பட்டுள்ளமாவட்டங்களில் இயல்பு நிலைதிரும்பும் இப்பணிகள் வரை தொடர்ந்தமேற்கொள்ளப்படும் என்றும் டாக்டர் விஜயபாஸ்கர் கூறியுள்ளார் புயலினால் பாதிக்கப்பட்டபகுதிகளில் நிவாரணப் கஐ பணிகளைமேற்கொள்வதற்குதேவையானஅனைத்துஉதவிகளையும் தமிழகஅரசுக்குமத்தியஅரசுவழங்கும் என்றுநிதித்துறை இணையமைச்சர் திருபொன் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார்

இன்றுசென்னையில் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் பாதிக்கப்பட்டபகுதிகளில் நிவாரணப் பணிகள் முழு வீச்சில் நடைபெற்றுவருவதாகதெரிவித்தார் பாதிக்கப்பட்டஅனைவரும் அரசின் நிவாரணஉதவிகிடைப்பதுஉறுதிசெய்யப்படும் என்றும் அவர் கூறினார் மாநிலஅரசின் நடவடிக்கைகளுக்குபொதுமக்களும் ஒத்துழைப்பு அளிக்கவேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் நிவாரணப் பணிகளைதரிதமாகமேற்கொள்ள இது உதவிடும் என்றும் திருசத்தியகோபால் கூறினார் இதற்கிடையே புயல் பாகிப்பு காரணமாகநாகைகோட்டத்திற்குஉட்பட்டபள்ளிகல்லூரிகளுக்குநாளைவிடுமுறைஅறிவிக்கப்பட்டுள்ளது மயிலாடுதுறைகோட்டத்தைபொறுத்தவரைசம்பந்தப்பட்டபள்ளிமற்றும் கல்லூரிமுதல்வர்கள் சூழ்நிலைகளுக்குஏற்பமுடிவுகளைமேற்கொள்ளலாம் என்றுஆட்சியர் திருசுரேஷ் குமார் கூறியுள்ளார் புதுக்கோட்டைமாவட்டத்திலும் நாளைபள்ளிகல்லூரிகளுக்குவிடுமுறைஅறிவிக்கப்பட்டுள்ளது புயலினால் பாதிக்கப்பட்டபகுதிகளில் மறுசீரமைப்புப் பணிகளைமாநிலஅரசுமுடுக்கிவிடவேண்டும் என்றுதிமுகதலைவர் திரு மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார் புதுக்கோட்டைமாவட்டத்தில் புயலினால் பாதிக்கப்பட்டபகுதிகளைபார்வையிட்டபின்னர் விக்கிரவாண்டியில் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் பாதிக்கப்பட்டபகுதிகளில் நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் நடைபெறவில்லைஎன்றும் அவர் குற்றம் சாட்டனார்

உயிர்ச் சேதம் குறித்துதமிழகஅரசுஅறிக்கைதாக்கல் செய்தால் நிதியுதவிவழங்க மத்தியஅரசுதயாராகஉள்ளதாகபிஜேபியின் தேசியசெயலர் திருஹெச் ராஜாகூறியுள்ளார் இன்றுதிண்டுக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் புயல் பாதிப்பைதமிழகஅரசுசிறப்பாககையாண்டதாகதெரிவித்தார் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் அமைச்சர்கள் ஆற்றிவரும் பணிபாராட்டுக்குரியதுஎன்றும் திருராஜாகூறினார் புயலினால் பாதிக்கப்பட்டபகுதிகளில் மாநிலஅரசுசார்பில் மேற்கொள்ளப்பட்டுவரும் நிவாரணப் பணிகள் திருப்திகரமாக இல்லைஎன்றுபாமகநிறுவனர் மருத்துவர் ச ராமதாசுகுற்றம் சாட்டியுள்ளார் இத்தொடர்பாக இன்றுஅவர் வெளியிட்டுள்ளஅறிக்கையில் மாநிலஅரசின் நிவாரணப் பணிகள் மக்களின் அடிப்படைதேவைகளைநிறைவேற்றும் அளவுக்குகூட இல்லைஎன்றுகுறிப்பிட்டுள்ளார் வங்கக் கடலில் காற்றழுத்ததாழ்வுப் பகுதிஉருவாகியுள்ளதாகசென்னைவாளிலைஆய்வு மையத்தின் துணைதலைமை இயக்குநர் திருபாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார் இன்றுசென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறுகூறினார்

உலக ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென் வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளார் போட்டியில் இன்றுநடைபெறவுள்ளஆட்டங்களில் ஜெய்ப்பூர் ப்ரோகபடிலீக் அணி பெங்களுர் அணியையும் குஜாத் அணி உத்தரப்பிரதேசஅணியையும் எதிர்கொள்கின்றன